டேரா பாபா நானக் கர்தாாபூர் சாஹிப் சாலையை பாகிஸ்தான் நாட்டின் சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்வதற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் உத்தரபிரதேச மாநிலம் அயோத்தியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சயை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்திய திரைப்படங்களின் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் பிராந்திய அளவில் திரைப்பட விழாவை நடத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது

இதனை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் துா்தர்ஷனும் ஒலிபரப்பு செய்யவுள்ளது பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் மொழியாக்கம் தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் அதில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் இரவு எட்டு மணிக்கு இது மறு ஒலிபரப்பு செய்யப்படவுள்ளது மாநிலத்தில் உள்ள அனைத்து வாளொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பாகிஸ்தாளில் உள்ள கர்தார்பூரில் சீக்கிய யாத்ரிகர்களுக்காக அமைக்கப்படவுள்ள சாலைக்காள அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இன்று பாகிஸ்தான் செல்லவுள்ளனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு வெளியுறவு அமைச்சா் திருமதி சுஷ்மா கவராஜூக்கு பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சா் திரு ஷா மஹ்மூத் குரேஷி அழைப்பு விடுத்துள்ளாா் இதற்கு நன்றி தெரிவித்துள்ள திருமதி சுஷ்மா சுவராஜ் தெலங்கானா தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட முன்னரே திட்டமிடப்பட்ட பல்வேறு பணிகள் காரணமாக தம்மால் இந்நிகழ்ச்சியில் கலந்தகொள்ள இயலவில்லை என்று கூறியுள்ளார் இதேபோல் பஞ்சாப் முதலமைச்சர் திரு அமரிந்தர் சிய் அமைச்சர் திரு நவ்ஜோத் சிய் சித்து ஆகியோருக்கும் பாகிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது இதற்கிடையே டேரா பாபா நானக் கர்தாாபூர் சாஹிப் சாலையை பாகிஸ்தான் நாட்டின் சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்வதற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமையில் அரசு சமரசம் செய்தகொள்ளாது என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் கயாவில் நேற்று நடைபெற்ற அகில இந்திய தொடக்க நிலை ஆசிரியர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் எல்லைப் பகுதியில் அத்துமீறலில் ஈடுபட்டுவரும் பாகிஸ்தானுக்கு நமது பாதுகாப்பு படை வீரர்கள் பதிவடி கொடுத்து வருவதாக கூறினார் அண்டை நாடுகளுடன் நல்ல நட்புறவை நம் நாடு பராமரிக்க விரும்புவதாக கூறிய திரு ராஜ்நாத் சிங் உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக உள்ள நிலையில் ஒரு நாடு மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பாகிஸ்தானை மறைமுகமாக குற்றம்சாட்டினார் உத்தரபிரதேச மாநிலம் அயோத்தியில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அயோத்தியாவில் ராமர் கோயிலை விரைவில் கட்டக் கோரி நடைபெறவுள்ள உறுதிமொழி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விஸ்வ இந்து பரிஷத்தின் பல்வேறு பிரிவுகளின் உறுப்பினா்கள் அங்கு குழுமியுள்ளனா் ஜம்மு கஷ்மீரில் உரிய முறையில் ஆட்சி அமைக்க விரும்பியிருந்தால் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் திருமதி மெஹ்பூபா முப்தியும் தேசிய மாநாட்டுக் கட்சித் துணைத்தலைவர் திரு உமர் அப்துல்லாவும் தம்மை எளிதாக சந்தித்திருக்கமுடியும் என்று மாநில ஆளுநர் திரு சத்ய பால் மாலிக் தெரிவித்துள்ளார் குவாலியரில் நேற்று நடைபெற்ற தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் இது தொடர்பாக அவர்கள் தமக்கு கடிதம் அனுப்பி இருக்கவேண்டும் என்று கூறினார் இந்நிலையில் கடந்த வாரம் தம்மிடம் பேசிய திருமதி மெஹ்பூபா முப்தி மற்றும் மக்கள் மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு சஜத் லோன் ஆகியோர் தங்கள் கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் அச்சுறுத்தப்பட்டு வருவதாக கூறியதாக ஆளுநர் திரு சத்ய பால் மாலிக் தெரிவித்தார் திருமதி மெஹ்பூபா முப்தி தேசிய மாநாடு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடனும் இரண்டு சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட மக்கள் மாநாட்டு கட்சி பிஜேபி மற்றும் இதர கட்சிகளின் உறுப்பினா்களின் ஆதரவுடனும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு சத்ய பால் மாலிக் உத்தரவிட்டார் கஷ்மீர் மாநிலம் ஷோபியா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நள்ளிரவு துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது

துப்பாக்கிச் சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர் இந்திய திரைப்படங்களின் வளர்ச்சிக்காக நாடு முழுவதும் பிராந்திய அளவில் திரைப்பட விழா நடத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமித் காரே தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மாநில மொழி திரைப்படங்கள் சர்வதேச அளவில் சென்றடைவதற்கு வழிவகை ஏற்படும் என்று கூறினார் கோவாவில் நடைபெற்றுவரும் சா்வதேச திரைப்படவிழாவில் பேசிய அவா் இத்திரைப்பட விழாக்கள் மூலம் நல்ல திரைப்படங்களை நாடு முழுவதும் சா்வதேச அளவிலும் கொண்டுசேர்க்க முடியும் என்று தெரிவித்தாா் வியட்நாம் மற்றும் ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாடு திரும்பினார் அவரது இப்பயணம் மூலம் இந்தியாவின் கிழக்கு கொள்கையை பராமிப்பது மட்டுமின்றி இருநாடுகளுக்கு இடையே நட்புறவை வலுப்படுத்துவது நோக்கமாக இருந்தது குடியரசுத் தலைவரின் பயணத்தின்போது வியட்நாம் மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுடன் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் கள்னட திரைப்பட நடிகரும் அம்மாநில முன்னாள் அமைச்சருமான அம்பரீஷ் உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் நேற்றிரவு காலமானார்

தமிழில் ப்ரியா திரைப்படத்திலும் அவர் நடித்துள்ளார் அம்பரீஷ் மறைவுக்கு கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி முன்னாள் முதலமைச்சர் சித்தராமைய்யா நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட கீரனூர் பகுதியில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை இணைச் செயலாளர் திரு டேனியல் ரிச்சர்ட் தலைமையிலான மத்தியக் குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளைக் கேட்டறிந்த மத்தியக் குழுவினர் திருமலைராயசமுத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட மேட்டுப்பட்டியில் அதிநவீன எந்திரம் மூலம் மின்சாரக் கம்பங்கள் நடும் பணியையும் பார்வையிட்டளர் தொடர்ந்து புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியில் புயலால் சேதமடைந்த வீடுகளையும் மத்தியக் குழுவினர் ஆய்வு செய்தனர் மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை மாநில அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மற்றும் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரும் இந்த ஆய்வின்போது உடனிருந்தனர் மத்தியக் குழுவினர் இன்றும் நாளையும் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் புயல் பாதிப்பை ஆய்வு செய்ய உள்ளனர் இந்தியாவும் சீனாவும் எல்லை பகுதியில் அமைதியை பராமரிக்க ஒப்புக்கொண்டுள்ளன சீனாவின் செங்டு நகரில் நேற்று நடைபெற்ற பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலும் சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சள் திரு வாங் யீ யும் பங்கேற்றனர் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு அப்துல்லா ஷாகித் நான்கு நாள் அரகமுறைப் பயணமாக நேற்று புதுதில்லி வந்தடைந்தார் வரும் திங்கட்கிழமை வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பின்னா் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தை சந்தித்து பேச உள்ளார் கடந்த வாரம் மாலத்தீவில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்நாட்டிலிருந்து முதல்முறையாக உயர்நிலைக் குழு இந்தியா வந்துள்ளது

இது குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜ் மற்றும் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோககர் ஆகியோரை ருமேனிய வெளியறவு அமைச்சா் சந்தித்து பேச உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமீர் வர்மா சாய்னா நேவால் ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர்

இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் சாய்னா நேவால் சீனாவின் யூ ஹானை எதிர்கொள்கிறார்

மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் கவப்பு இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வின் பொன்னட்பா இணை தோல்வியடைந்தது

இந்திய நேரப்படி இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று இருபதுக்கு தொடங்குகிறது மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் ஒன்று பூஜ்யம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை வகிக்கிறது இரண்டாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை கொல்கத்தா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது புரோ கபடி லீக் போட்டியில் மும்பை தில்லி அணியையும் பெங்களுரு தமிழக அணியையும் வென்றன